வாரணாசி ரயில் எஞ்சின் தொழிற்சாலையில் மின்சார எஞ்சினாக மாற்றப்பட்ட டீசல் எஞ்சினை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடக்கி வைத்தார்

முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் தர்ணா புதுவையில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது குறித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்

புல்வாமா வில் சிஆர்பிஎப் படையினர் மீது நடைபெற்ற தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷே முகமது அமைப்பினர்தான் இருந்ததாக லெப்டினன்ட் ஜென்ரல் கேஎஸ் தில்லான் இன்று ஸ்ரீநகரில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார் இத்தாக்குதல் முழுவதும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் தீவிர ஆதரவுடன் பாகிஸ்தானில் இருந்தே கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படைகள் இணைந்து கண்டுபிடித்து வேரறுத்து இருப்பதாகவும் அவர் கூறினார் நேற்று என்கவுண்டரில் கொல்லப்பட்ட தீவிரவாதி கம்ரான்தான் புல்வாமா தாக்குதலை தலைமையேற்று அரங்கேற்றியதாகவும் இதர தீவிரவாதிகள் இதில் என்னென்ன பங்கு வகித்தார்கள் என்பது குறித்து புலனாய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தாக்குதலில் காயமடைந்து சிஆர்பிஎப் வீரர்கள் நல்ல முறையில் குணமடைந்து வருவதாக லெப்டினன்ட் ஜென்ரல் தில்லான் கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தீவிரவாதத்தில் இறங்கியுள்ள தங்களின் பெற்றோர்களை சரணடையச் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் காஷ்மீரில் துப்பாக்கி ஏந்தக்கூடிய எவரையும் ராணுவம் வேரறுக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் உலகிலேயே முதல் முறையாக டீசல் ரயில்வே எஞ்சினை மின்சார எஞ்சினாக மாற்றி உருவாக்கப்பட்டுள்ள பத்தாயிரம் குதிரை திறன் கொண்ட இரட்டை எஞ்சினை வாரணாசியில் உள்ள டீசல் ரயில் எஞ்சின் தொழிற்சாலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இத்தகைய புதிய வகை எஞ்சின்கள் ரயில்வேத் துறையின் இயக்கச் செலவைக் குறைக்கவும் சரக்கு ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கவும் உதவிகரமாக இருக்கும் என ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் இன்று வாரணாசியில் ரவிதாஸ் ஜன்மஸ்தல மேம்பாட்டுத் திட்டத்தையும் தொடக்கி வைத்தார் ரவிதாசர் பிறந்த நாளில் சாதி பாகுபாடுகளை முடிவிற்கு கொண்டு வரவும் சொந்த லாபத்திற்காக இத்தகைய பாகுபாடுகளை ஊக்குவிக்கும் சக்திகளை அடையாளம் காணவும் உறுதியேற்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் சாதி மதம் உள்ளிட்ட எந்தப் பாகுபாடும் இன்றி அரசுத் திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மகாத்மா மதன்மோகன் மாளவியா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் லகர்தாராவில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள பாபா புற்றுநோய் மருத்துவமனையை திரு

ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார் ஏற்கனவே பெண்களின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் பாலியல் குற்றவாளிகள் பற்றிய தேசிய அளவிலான தகவல் தொகுப்பை அரசு வெளியிட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகாகாந்தி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக இன்று பிஜேபி மற்றும் பாமக உடன் மக்களவை தேர்தலுக்கான தொகுதிப் பங்கீட்டை இறுதி செய்துள்ளது

இன்று சென்னையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடன் தொகுதிப் பங்கீட்டு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்திற்கான பிஜேபி மேலிடப் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் உடனும் தொகுதிப் பங்கீட்டு ஒப்பந்தத்தை அஇஅதிமுக இறுதி செய்தது

இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தொகுதிப் பங்கீட்டுக் குழுவின் இதர உறுப்பினர்கள் சென்னையில் உள்ள சொகுசு ஓட்டல் ஒன்றில் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் ஒப்பந்தம் எட்டப்பட்டதைத் தொடர்ந்து திரு

இதற்கிடையே அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிக விற்கு ஒதுக்கப்பட உள்ள இடங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது கிரண்பேடி புதுவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தர்ணா போராட்டத்தை விலக்கிக் கொண்டிருப்பது குறித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் புதுவை அரசு மீண்டும் பணிக்குத் திரும்புவது குறித்தும் ராஜ்நிவாஸ் சாலை மீண்டும் மக்களுக்கு திறந்து விடப்படுவது குறித்தும் தாம் மகிழ்ச்சி அடைவதாக வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் அமைச்சர்கள் தலைமைச் செயலர் மற்றும் அரசுச் செயலர்கள் கலந்து கொண்ட கூட்டம் சந்தேகங்களை தெளிவு படுத்தவும் நிலைமைகளை உறுதிப்படுத்தவும் உதவி இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் இன்று அறிக்கையில் வெளியிட்டுள்ள முதலமைச்சரின் தர்ணா போராட்டத்தினால் மக்களுக்கு என்ன பயன் விளைந்தது என வினவியுள்ளார்

புதுவையில் உள்ள காங்கிரஸ் கூட்டணி அரசு பலவீனம் அடைந்து விட்டதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நடத்திய நாடகமே தர்ணா போராட்டம் என்றும் திரு வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார்

கந்தவேலு அறிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் இம்முகாம்களை அணுகலாம் என்றும் பெயர் திருத்தம் மற்றும் தொகுதிக்குள் இடமாற்றம் செய்வதற்கான விண்ணப்ப படிவங்களும் இம்முகாம்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது